பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் அவ்வபோது ஏற்படும் அமளியால் நாட்டிற்கும் அரசுக்கும் இழப்பு ஏற்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்ற சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர் மக்களவை மற்றம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அடித்தட்டு மக்களின் பிரச்சினைகள் பற்றி பேசவேண்டியது அவர்களது கடமை என்று கூறினார் சாதாரண மக்களின் நலனுக்காக அரசு செயல்படுவதற்கு ஏதுவாக நாடாளுமன்ற உறுப்பினா்கள் பணியாற்றவேண்டும் என்று தெரிவித்தார்

குடியரசு துணைத்தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கையா நாயுடு உரையாற்றுகையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்புமிக்கவர்களாக இருக்கவேண்டும் என்று கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து விவாதங்களில் பங்கேற்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா் மக்களவை சபாநாயகர் திருமதி சுமித்ரா மகாஜன் பேசுகையில் நாடாளுமன்ற முறை மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறினார்

ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கடுமையான பிரிவுகளை மீண்டும் சேர்க்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பஸ்வான் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படவுள்ள திருத்தச் சுட்டத்தில் பழைய பிரிவுகள் இடம்பெறும் என்று கூறினார் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலேயே இதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ள அந்த வங்கியின் முதலீட்டைப் பெருக்க இந்த யோசனை உதவும் இந்த முடிவால் ஐடிபிஐ வங்கியும் எல்ஐசியும் பரஸ்பரம் வலுப்பெறும் என்று மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதன்மூலம் அந்த வங்கியின் வாடிக்கை சேவையும் மேம்படும் என்று கருதப்படுகிறது வேளாண் விஞ்ஞானிகள் ஆள்சேர்ப்பு வாரியத்தை மாற்றியமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது

பாகிஸ்தானுடனான அமைதிப் பேச்சுக்களைத் தொடங்குவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவது அந்நாட்டின் அரசிடம் தான் உள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது நேற்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனைத் தெரிவித்த வெளியுறவு இணை அமைச்சர் திரு வி கே சிங் எல்லை தூண்டிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கும் வரை பேச்சுவார்த்தையை தொடங்க இயலாது என்றார் தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கும் அவர்களுடைய கட்டமைப்பை அழிப்பதற்கும் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கவேண்டும் என்று பாகிஸ்தானை இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் திரு வி கே சிங் தெரிவித்தாா் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் புதுபிக்கத்தக்க எரிசக்தித் துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஜெர்மனியும் கையெழுத்திட்டுள்ளன ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கான ஜெர்மனி துதர் திரு மாாடின்நெய் மத்திய அரசின் நிதித்துறை இணைச் செயலர் திரு ஷமீாகுமாா் காரேவும் நேற்று புதுதில்லியில் கையெழுத்திட்டுள்ளனர்

வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கோலாகாட் மாவட்டத்தில் உள்ள நிவாரண முகாமிற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை மாநில நீர்வளத்துறை அமைச்ச் திரு கேசப் மகந்தா வேளாண் துறை அமைச்ச் திரு அத்துல்போரா ஆகியோர் சந்தித்து பேசினர் நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை அமைச்சா்கள் அறிவுறுத்தினர் அஇஅதிமுக திருப்பரங்குன்றம் தொகுதி சுட்டமன்ற உறுப்பினர் ஏ

போஸ் மரடைப்பால் இன்று அதிகாலை காலமானார்

அஇஅதிமுக சார்பில் சட்டமன்றத்திற்கு மூன்று முறை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்

சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் திமுக தலைவர் திரு முகருணாநிதியின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன நேற்று மருத்துவமனையில் திமுக செயல்தலைவர் திரு

கஸ்டாலினை திராவிடர் கழக தலைவர் திரு

வீரமணி மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் சந்தித்து திரு கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர்

அண்மையில் நடைபெற்ற பொது தேர்தலில் ஆளும்கட்சி மோசுடியில் ஈடுபட்டதாக கூறி போராட்டம் நடைபெற்றது நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்துவந்த ராபா்ட் முகாபே பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலில் ஆளும் ஸானு பிஎஃப் கட்சி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியது ஆனால் இம்முடிவை மறுத்துள்ள எதிர்கட்சியான எம்டிசி கூட்டணி தங்களுடைய வேட்பாளர் நெல்சன் சாமிஸா வெற்றி பெற்றதாக கூறி வருகின்றனர்

கட்சி தலைவர்கள் மற்றும் மக்கள் வன்முறையில் ஈடுபடுவதை தவிர்த்து கட்டுப்பாட்டுடன் நடந்துகொள்ளுமாறு ஐநா பொது செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரசும் வலியுறுத்தியுள்ளார் இந்திய அமெரிக்க நாடுகளின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு துறை அமைச்சர்களுக்கு இடையேயான கூட்டம் அடுத்தமாதம் நடைபெறுவதையடுத்து இருநாடுகளின் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான இரண்டு நாள் கூட்டம் நேற்று புதுதில்லியில் தொடங்கியது பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையே உள்ள ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக வெளியுறவு அமைச்சா் திருமதி சுஷ்மா சுவராஜ் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் அமெரிக்க பிரதிநிதிகளை சந்திக்கவுள்ளனா்

சட்ட விரோதமாக தங்கியுள்ள இந்தியர்கள் பொது மன்னிப்பு திட்டத்தை பயன்படுத்திக்கொள்வதற்கு அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய துாதரகம் உதவி மையத்தை திறந்துள்ளது என்றும் தெரிவித்தாா்

சீனாவில் நடைபெற்றுவரும் உலக பேட்மின்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து கிடாம்பி ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் இன்று காலியிறுதி முந்தைய கற்றுக்கு பங்கேற்கின்றனர்

கலப்பு இரட்டையர் பிரிவில் அஸ்வின் பொன்னப்பா சாத்விக்சாய்ராஜ் ரங்கிரெட்டி இணை மலேசிய இணையை எதிர்கொள்கிறது

லண்டனில் நடைபெற்று வரும் உலக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது இந்திய நேரப்படி இப்போட்டி இரவு பத்தரை மணிக்கு தொடங்குகிறது மற்றொரு காலிறுதியில் இங்கிலாந்து அணி நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது